போனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு பிரதமர் மேலும் ஆயிரம் கோடி ருபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்திற்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் தெரிவித்த கருத்துகளுக்கு புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆட்சேபம் தெரிவித்துள்ளார்

இன்றைய தேர்தலில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும் திரு ராஜ்யவர்தன் சிங் ரதோர் ஜெய்ப்பூர் தொகுதியிலும் அதிகாலையிலேயே வாக்களித்தனர் இன்றைய தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களில் முக்கியமானவர்களில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திருமதி ஸ்மிருதி இரானி திரு ராஜ்யவர்தன்சிங் ரதோர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் திரு ஜெயந்த்சின்கா ஆகியோர் அடங்குவர் இதைத் தவிர பிஜேபி தலைவர்கள் திரு ராஜ்ஜிவ் பிரதாப் ரூடி திரு அர்ஜுன் முன்டா காங்கிரஸ் தலைவர்கள் திரு ராகுல்காந்தி திருமதி சோனியாகாந்தி திரு ஜித்தின் பிரசாத் ஆகியோரும் அடங்குவர்

இத்தொகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்கள் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி சார்பில் பிரதமர் திரு நரேந்திரமோடி அக்கட்சியின் தேசியத் தலைவர் திரு அமீத் ஷா மற்றும் மூத்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்களும் சூறாவளி சுற்றுப் பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

புயல் உதவி போனி புயல் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு நிவாரணப் பணிகளுக்காக மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட அவர் இதைத் தெரிவித்தார் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்ற அவர் மத்தியக் குழு ஒன்று விரைவில் மாநிலத்திற்கு வந்து சேதங்களை மதிப்பிடும் என்றும் கூறினார்

போனி புயலால் பாதிக்கப்பட்ட மேற்குவங்க மாநிலத்திற்கும் மத்திய அரசு உதவிகளை வழங்கும் என்று அவர் கூறி உள்ளார் மேற்குவங்க மாநிலம் கிழக்கு மிதினாபூர் மாவட்டத்தில் தேர்தல் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் மேற்குவங்க அரசு மத்திய அரசுடன் ஒத்துழைக்காவிட்டாலும் புயல் நிவாரண பணிக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றார் புயல் பற்றி விவாதிக்க மேற்குவங்க முதலமைச்சர் தம்மை சந்திக்க மறுத்துவிட்டதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையில்தேர்தல் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு உதவுமாறு பலமுறை கேட்டுக் கொண்டும் மத்திய அரசு உதவவில்லை என்று தெரிவித்தார் தற்போதைய புயல் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை மாநில அரசே சமாளிக்கும் என்றும் அவர் கூறி உள்ளார்

திருவனந்தபுரம் மண்டலம் தேர்ச்சியில் முதல் இடம் பெற்றுள்ளது

இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டி உள்ளார் நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன

தலைமை நீதிபதி மீதான பாலியல் புகாருக்கு எந்த வித ஆதாரமும் முகாந்திரமும் இல்லை என்று இந்த அமர்வு கூறி உள்ளது

நாராயணசாமி ராஜீவ் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்திக்கு எதிராக சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் பொதுக் கூட்டம் ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ள கருத்துகளுக்கு புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு மோடி ராஜீவ்காந்தியை ஊழலில் சம்பந்தப்பட்டவர் என்று கூறி இருப்பது ஏற்றுக் கொள்ள முடியாது என்று கூறினார் போபர்ஸ் பீரங்கி விஷயத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்ட உடன் ராஜீவ்காந்தி நாடாளுமன்ற குழு விசாரணைக்கு உத்தரவிட்டதாகவும் இக்குழு ராஜீவ்காந்தி குற்றமற்றவர் என தெரிவித்த்தாகவும் அவர் கூறினார் நீதிமன்றமும் ராஜீவ்காந்தி குற்றமற்றவர் என அறிவித்ததாக அவர் கூறினார் இருப்பினும் பிரதமர் இந்த உண்மைகளை மறைத்து ராஜீவ்காந்தியை குறை கூறி இருப்பது ஏற்றுக் கொள்ள முடியாத ஒன்று என்று அவர் தெரிவித்தார் பிரதமரின் இந்தக் கருத்தை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டித்திருப்பதாகவும் கூறிய அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பிஜேபிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் பெருத்த தோல்வியை வழங்கும் என்றார் ராஜீவ்காந்தி பற்றி தெரிவித்த கருத்துகளுக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வெற்றியை வழங்கும் என்றும் திரு ராகுல்காந்தி பிரதமராக வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன என்றும் அவர் ஆகும் கூறினார் சமீபத்தில் டெல்லி முதலமைச்சர் தாக்கப்பட்ட சம்பவத்தையும் அவர் கண்டித்தார் டெல்லி அரசை கவிழ்க்க முயன்றதைப் போல் புதுவை அரசையும் கவிழ்க்க பிஜேபி முயற்சித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பிரதமர் சாதாரணமாக செயல்படவில்லை எனவும் நாராயணசாமி கூறினார் திரு ராஜீவ்காந்தியை குறை கூறி பிரதமர் தெரிவித்த கருத்துகளுக்கு கண்டனம் தெரிவித்து புதுவை பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயழம் செய்தி விடுத்துள்ளார்

ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது வேகமாக வந்த கார் ஒன்று மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது

விபத்தில் இறந்தவர்களில் குழந்தை ஒன்றும் அடங்கும்

போனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு பிரதமர் மேலும் ஆயிரம் கோடி ருபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்திற்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் தெரிவித்த கருத்துகளுக்கு புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆட்சேபம் தெரிவித்துள்ளார்